முதியோர்களுக்கு மருத்துவ சேவை அளிக்க செவிலியர்களுக்கு குறுகியகால பயிற்சி அளிக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேடு வழக்கில் தப்பிஓடிய பொருளாதார குற்றவாளியாக நீரவ் மோடி அறிவிக்கப்பட்டுள்ளார்

புதுதில்லி விஞ்ஞான் பவனில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு

ஆயுஷ்மான் பாரத் திட்டம் போன்ற பொது சுகாதார திட்டங்களின் வெற்றிக்கு செவிலியர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

நெடுஞ்சாலைகளை அமைப்பதில் சமூகபொறுப்புடன் அனைவரும் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ரவி சங்கர் பிரசாத் ஐம்மு காஷ்மீரில் அத்தியாவசிய அஞ்சல் சேவை எவ்வித பாதிப்பும் இல்லாமல் நடைபெறுவதாக மத்திய தொலைத் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் மின்னனு பணப்பட்டுவாடா முறை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ள போதிலும் பணப்பரிமாற்றத்திற்காக மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர் இணையதள சேவை என்பது தற்போதைய காலகட்டத்தில் அவசியமானது என்றாலும் ஜம்மு காஷ்மீரில் மோசமான சூழல் பரவுவதை தடுக்கும் வகையில் முடக்கப்பட்டிருப்பதாக கூறினார் தனிநபர் தகவல்கள் மற்றும் நாட்டின் பாதுகாப்பிற்கிடையே ஒரு சமநிலை இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்த அவர் தனிநபர் ரகசியம் என்பது அடிப்படை உரிமை என்றார்

இருப்பினும் கொள்கை உருவாக்கத்திற்கும் சேவைகள் விநியோகத்திற்கும் தகவல் புள்ளியியல் அவசியமாகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார் தற்போதைய சட்ட நடைமுறைகளில் தனிநபர் தகவல்கள் அங்கீகாரம் அற்றவர்கள் பெறமுடியாது என்றும் கூறினார்

நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள அதே வேளையில் பணவீக்க விகிதம் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கிலேயே பராமரிப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

பிஜேபி செயல்தலைவர் திரு ஜே பி நட்டா ஜார்கண்ட் முதலமைச்சர் ரகுபர்தாஸ் ஜார்கண்ட் முக்திமோர்சா செயல்தலைவர் ஹேமந்த் சோரன் ராஷ்ட்ரிய ஜனதாதள் தலைவர் தேஜஸ்வி பிரசாத் யாதவ் ஆகியோர் இன்று கடைசி கட்ட வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர்

துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்களும் அன்னாரின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதனை தொடர்ந்து திரு பன்னீர்செல்வம் தலைமையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர்

நீரவ் மோடி பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேடு வழக்கில் நீரவ் மோடியை தப்பிஒடிய பொருளாதார குற்றவாளியாக மும்பை சிறப்பு நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது அமலாக்கத்துறை இயக்குநரகத்தின் பரிந்துரையை கருத்தில்கொண்டு கடந்த ஆகஸ்டுமாதம் அமலுக்கு புதிய சட்டத்தின்கீழ் வந்த இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது

அன்றிரவு கைசிக புராணம் வாசிக்கப்படும் மறுநாள் காலை கற்பூர படியேற்ற சேவையும் இடம்பெறும்